கோடி ரூபாய் நிதி திரட்ட மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது

மக்களவையில் தெரிவித்தது

ஸ்டெர்வைட் ஆலையின் கழிவு நீர் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து ஆய்வு செய்யுமாறு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான டுவெள்டி டுவெள்டி கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது

நித்தி ஆயோக் தேர்வு செய்துள்ள பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகள் விற்பனையை விரைவுபடுத்தும் நடவடிக்கைகள் குறித்த கூட்டம் பிரதமர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது புதுதில்லியில் அரசு உயர் அதிகாரி ஒருவர் இதைத் தெரிவித்தார் சில அமைப்புகள் எதிர்ப்பு காரணமாக மத்திய பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு விற்பனை வேகத்தில் மந்தநிலை ஏற்பட்டுள்ளது பிரதமர் அலுவலகம் இதற்கான காரணங்களை ஆராய நடவடிக்கை எடுத்து வருகிறது பங்கு விற்பனை நடைமுறைய விரைவுபடுத்துவதற்கான காலக்கெடு திட்டத்தை அது தயாரித்து வருவதாக அந்த அதிகாரி தெரிவித்தார்

இந்தச் சட்டத்தின்படியான அதிகபட்ச தண்டனை ஆயுள் தண்டணையாகும் மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு ஹன்ஸ்ராஜ் ஆஹிர் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும்போது இதனைத் தெரிவித்தார் குற்றவியல் சட்டங்களை திருத்தி அமைப்பது தொடர்ச்சியான நடவடிக்கை என்றும் மாநில அரசுகள் மற்றும் இதர நிபுணர்களுடன் கலந்து ஆலோசித்து இத்தகைய திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் முன்னதாக கொல்கத்தா காவல்துறை ஆணையருக்கு எதிராக சிபிற மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் இரண்டாவது நாளாக நேற்றும் பாதிக்கப்பட்டன மக்களவையில் திரிணாமுல் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் சமாஜ்வாதி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் இப்பிரச்சினையை எழுப்பினர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் ரஃபேல் போர் விமாள ஒப்பந்தம் தொடர்பாக நாடாளுமன்றக் கூட்டு குழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினர் இதனையடுத்து அவை பிற்பகல் இரண்டு மணி வரையிலும் பின்னர் நான்கு மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது இதனிடையே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் மக்களவையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது மாநிலங்களவையில் மற்ற அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு கொல்கத்தா காவல்துறை ஆணையர் மீது சிபிஐ மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து விவாதிக்க வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாகமாநிலங்களவை நேற்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது

பாண்டியன் கொருவில் தெரிவித்தார்

வளர்ச்சியை மையமாக கொண்ட அரசியவையே முன்னெடுத்துச் செல்ல பிஜேபி முடிவு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சிபொன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் வறுமை ஒழிப்பு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது விவசாய நிலங்களுக்கான தண்ணீர் மற்றும் தரமான சாலைகளை அமைப்பது உள்ளிட்ட திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் கூறினார்

நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பசி தீவிரவாதம் மற்றும் ஊழல் இல்லாத வெளிப்படையான நிர்வாகத்தை அளிக்கவே பிஜேபி விரும்புவதாக அமைச்சர் கூறினார் பிஜேபி குடும்ப கட்சி அல்ல என்றும் சாதாரண மக்களுக்கான கட்சி என்றும் திரு நிதின்கட்கரி கெரிவிக்கார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையின் கழிவு நீரைப்பற்றியும் இதனால் தூத்துக்குடியில் உப்பாறு நதியில் ஏற்படும் தாக்கம் குறித்தும் ஆய்வு செய்யுமாறு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த ஆலையின் கழிவு நீரால் ஆறுகளுக்கும் நீர் நிலைகளுக்கும் ஏற்படும் தாய்மைக்கேட்டிற்கு எதிரான பொதுநல மனுவை விசாரித்த இந்த நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதிகள் திரு என்கிருபாகரன் திரு எஸ்

சுந்தர் ஆகியோரைக் கொண்ட அமர்வு இந்த உத்தரவைப் பிறப்பித்தது உப்பாறு நதியில் ஏற்படக்கூடிய தூய்மைக்கேட்டின் தாக்கத்தை சரி செய்வதற்கு உரிய வழிவகைகளை காணுமாறும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது சமூக ஊடக மேடைகளில் குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் பிரச்னை தொடர்பாக ட்விட்டர் நிறுவன அதிகாரிகளுக்கு தகவல் தொழில்நுட்பம் குறித்த நாடாளுமன்றக் குழு சம்மன் அனுப்பியுள்ளது இந்தக்குழுவிள் தலைவர் திரு அனுராக் தாக்கூர் நேற்று புதுதில்லியில் இதைத் தெரிவித்தார்

இவ்விஷயம் குறித்து பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளையும் தனது ட்விட்டர் பக்கத்தில் திரு தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார் ராமநாதபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை அஇஅதிமுக அரசு எப்போதோ நிறைவேற்றியிருக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு இம்மாவட்டத்தின் வேந்தோனி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபைக் கூட்டத்தில் பேசிய அவர் இத்திட்டம் நிறைவேற்றப்படாததற்கு அரசின் மெத்தனப்போக்குதான் காரணமே தவிர நிதி பற்றாக்குறை காரணமல்ல என்று கூறினார் தமது கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஒகனேக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி இரண்டு மாவட்ட மக்களின் குடிநீர் பிரச்னைக்கு தீர்வு கண்டதுபோல கட்சி அடுத்த முறை ஆட்சி அமைக்கும்போது இந்தத் திட்டதிற்கு முன்னுரிமை கொடுத்து நிறைவேற்றப்படும் என்று அவர் குறிப்பிட்டார்

தெற்காசியாவில் மண்டல நிலைத்தன்மையை குறைக்கும் நடத்தையை நிறுத்திக் கொள்ளுமாறு பாகிஸ்தானை அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக தர்க்மேனிஸ்தான் விமானங்கள் தமது விமான நிலையங்களில் தரையிறங்கக்கூடாது என்று இங்கிலாந்து அரசு அறிவித்துள்ளதை அடுத்து ஆயிரக்கணக்கான பயணிகள் அவதிக்கு உள்ளாகியிருக்கின்றனர் கஷ்மீரில் நேற்று மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது

தில்லியில் பன்றிக்காய்ச்சல் பாதித்தோர் எண்ணிக்கை ஆயிரமாக உயர்ந்துள்ளது இந்த காய்ச்சலுக்கு ஒருவர் பலியாகியுள்ளார் சீர்மரபினர் சமுதாயத்தினர் என்பதை சீர்மரபினர் பழங்குடியினர் என்று பெயர் மாற்றம் செய்வது குறித்து ஆராயும் குழுவிள் கூட்டம் நாளை ராமநாதபுரத்தில் நடைபெறுகிறது கஜா புயலால் சேதமடைந்த தென்னை மரங்களை அகற்றும் பணிகளை பள்ளிக் கல்வித்துறை முதன்மச் செயலரும் தஞ்சாவூர் மாவட்ட கணிப்பு ஆய்வு அலுவலருமான திரு பிரதீப் யாதவ் நேற்று ஆய்வு செய்தார் விளையாட்டுச் செய்திகள் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான டுவெள்டி டுவெள்டி கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன

மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் பங்கேற்கும் இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா தலைமை ஏற்றுள்ளார் இந்தியா நியூசிலாந்து இடையேயான மகளிர் டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டியும் இன்று தொடங்குகிறது இப்போட்டி வெலிங்டனில் இந்திய நேரப்படி காலை எட்டு முப்பது மணிக்கு நடைபெறும்

இன்றைய போட்டிகளில் பிரஜ்னேஷ் குன்னேஸ்வரன் ஜெர்மனியின் டேனியல் அல்த்மேயரை எதிர்கொள்கிறார் மற்றொரு இந்திய வீரர் சாகேத் நைநேனி சக நாட்டவரான விஜய் சுந்தர் பிரசாந்த்துடன் விளையாடுகிறார்